மாலிக் தெரிவித்துள்ளார்

அளித்துள்ளது

உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார்

அடைந்துள்ளது

திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் தெரிவித்துள்ளார் புரீநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் மதிப்பு மிக்கது என்றும் ஒரு உயிருக்கு இழப்பு ஏற்படுவதைக் கூட அரசு விரும்பவில்லை என்று கூறினார் பொதுமக்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்றும் அவர் கூறினார் மாநிலத்தில் ஜனநாயகம் முழுமையாக நிலைநாட்டப்பட்டு தேர்தல் நடைபெறம் என்றும் ஆளுநர் உறுதியளித்தார் குப்வாரா மற்றும் கந்துவாரா மாவட்டங்களில் செல்போன் சேவையை மாநில அமைதித்துள்ளதாகவும் எஞ்சியுள்ள மாவட்டங்களிலும் செல்போன் சேவை விரைவில் அனுமதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

இத்தொடர்பாள வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சாா்பில் வாதாடிய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் நீதிமன்றம் கூறும் கருத்துக்கள் அனைத்தம் ஐக்கிய நாடுகள் சபையில் விவாதிக்கப்படும் என்றும் எனவே இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக் கொண்டார் இதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி இதனை அரசியல் அமர்வுக்கு அனுப்புவதாகத் தெரிவித்தாா் இது குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை அக்டோபர் மாதம் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தாா் ஜம்மு காஷ்மீர் தொடர்பான விஷயங்கள் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் இதில் ரஷ்பாவிற்கு எவ்வித சும்பந்தமும் கிடையாது என்றும் புததில்லியில் உள்ள ரஷ்ய துதர் நிக்கோலாய் குடசேவ் தெரிவித்துள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காஷ்மீர் தொடர்பான பிரச்சனைகளுக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வுகாண வேண்டும் என்று கூறினார் சிம்லா ஒப்பந்தம் மற்றும் லாகூர் பிரகடனத்தின் அடிப்படையில் இருநாடுகளும் கருத்து வேறபாடுகளின்றி தீர்வுகாண வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் ரஷ்ய துதரகத்தின் துணைத் துதர் ரோமன் பாபுஸ்கின் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில் ரஷ்யா தலையிடாது என்று கூறினார் சமரசம் பேசுவதற்கு அழைக்கப்பட்டால் ரஷ்யா அது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி அடுத்த வாரம் மேற்கொள்ளவிருக்கும் ரஷ்ய பயணத்தையொட்டி வெளிபுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் ரஷ்ய அமைச்சர் செர்கி லவ்ரோவும் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர் இருதரப்பிலும் முக்கியத்துவம் வாய்ந்த மண்டல மற்றும் சர்வதேச அளவிவான விஷயங்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர் இதுகுறித்து மாஸ்கோவில் செய்தியாளர்களிடம் விளக்கிய திரு லவ்ரோ இந்திய பிரதமர் திரு மோடி ரஷ்ப அதிபர் விளாடிர் புதினுடன் நடத்தும் பேச்சுக்கள் குறித்தும் விளாடிவோஸ்டெக் நகரில் நடைபெறும் ஐந்தாவது கிழக்கத்திய பொருளாதார கூட்டமைப்பின் மூன்று நாள் மாநாடு குறித்தும் திரு ஜெய்சங்கருடன் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்த அவர் சர்வதேச போக்குவரத்து நெடும்பாதை குறித்தும் விவாதிக்கப்பட்டதாகவும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்தார் சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சுமுகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்கான நெறிமுறைகளை வகுப்பதற்காக குழு ஒன்று ஏற்படுத்தப்பட உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்வா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் சட்டப்பேரவைத் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு தலைமை வகித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்தக் குழு நவம்பர் மாதம் அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் அதன் மீது பின்னர் இறுதி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு பிர்லா தெரிவித்தார் ஐஎன்எக்ஸ் மீடியா முறைகேடு தொடர்பாக அமவாக்கப்பிரிவு தொடுத்துள்ள வழக்கில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை கைது செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடையை நாளை வரை உச்சநீதிமன்றம் நீட்டித்துள்ளது இத்தொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் பானுமதி போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இதற்கான உத்தரவினைப் பிறப்பித்தது இவ்வழக்கின் விசாரணை இன்று முடிவடையாததையடுத்து கைது செய்வதற்கான தடை உத்தரவு நீட்டிக்கப்பட்டுள்ளது

இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய இதனை அமைச்சர்கள் திரு பிரகாஷ் ஐவ்டேக்கர் திரு பியூஷ் கோயல் மருத்துவ கல்லூரிகள் இல்லாத இடங்களில் இவை ஏற்படுத்தப்படும் என்று கூறினர்

இந்தியாவை ஐந்து லட்சம் கோடி அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்துவற்கு உள்நாட்டு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று காவல்துறை மாநாட்டில் உரையாற்றிய அவர் பாதுகாப்பு தொடர்பான சவால்களை எதிர்கொண்டால் மட்டுமே பொருளாதார இலக்குகளை அடைய முடியும் என்றார் உள்துறை அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு அமித் ஷா இரண்டு நாள் பயணமாக குஜாரத் செல்கிறார் இன்று மாலை விமானம் மூலம் செல்லும் அவரை அம்மாநில பிஜேபி தலைவர் திரு ஜித்து வகாளி வரவேற்க உள்ளார் நாளை பத்து வட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்ட திட்டத்தின் நிறைவு விழாவில் பங்கேற்கும் அவர் அகமதாபாத்தில் மின்சாரம் மூலம் இயங்கும் பேருந்து சேவையையும் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் காந்தி நகரில் மத்திய அரசின் திஷா திட்டம் குறித்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் திரு அமித் ஷா பண்டிட் தீன்தயாள் உபாத்யாய் பெட்ரோலிய பல்கழகக் கழகத்தின் ஏழாவது பட்டமளிப்பு விழாவிலும் பங்கேற்க உள்ளார் தமிழகத்தில் காவிரி நீர் பிடிப்பு பாசன பகுதிகளில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தை கோவையில் உள்ள தனியார் அறக்கட்டளை ஏற்று செயல்படுத்த உள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது மன்கீபாத் நிகழ்ச்சியில் விடுத்த அழைப்பை ஏற்று இயற்கை வளத்தை பாதுகாக்க காடுகளை வளப்படுத்துவதற்காக இந்த திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது வனப்பகுதிகளை அதிகரிக்க அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு பராமரிப்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும் மரங்களை வளர்ப்பதன் மூவம் பருவமழை அதிகரித்து நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது

இந்த விண்கலம் நிலவை நோக்கிய மூன்றாவது சுற்றுப் பாதையை வெற்றிகரமாக அடைந்துள்ளது இதபோன்ற மற்றொரு நடவடிக்கை நாளை மறுநாள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

புத்தில்லியில் நடைபெற்று வரும் சமுதாய வானொலி தொடர்பான தேசிய மாநாட்டில் இன்று அவர் உரையாற்றினார் வானொலி வாயிலான தகவல்கள் நம்பகத் தன்மை வாய்ந்தது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் சமுதாய வானொலியின் சாதனைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட சமுதாய வானொலிகளுக்கான விருதுகளையும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் வழங்கினார் தமிழகத்தில் தொழில் முதலீட்டாளர்களை ஈள்ப்பதற்காக இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளில் முனைவோர்களை சந்தித்து பேசுவதற்காக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொழில் சென்னையிலிருந்து லண்டன் புறப்பட்டுச் சென்றார் சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிக அளவில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவே இந்தப் பயணத்தை தாம் மேற்கொள்வதாக தெரிவித்தார் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்காள வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாகவும் இதனால் மாநிலத்தின் பொருளாதார நிலை உயர்ந்து ஏராளமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார் அமெரிக்கா இங்கிலாந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் அரசுமுறைப் பயணத்தை முடித்துக் கொண்டு முதலமைச்சர் அடுத்த மாதம் பத்தாம் தேதி சென்னை திரும்புகிறார் விளையாட்டுச்செய்திகள் உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டி ரியோடிஜெனிரோவில் இன்று தொடங்குகிறது